நாடு முழுவதும் ஸ்டாாட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆயிரம் கோடி ருபாய் மதிப்பிலான நிதி திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார்

குஜராத் மாநிலத்தில் உள்ள கெவாடியா நகரை இணைக்கும் வகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து எட்டு ரயில்களின் சேவைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கிவைக்கிறார்

இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் ஸ்டா்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி திட்டத்தை பிரதமர்திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் ஸ்டாா்ட் அப் இந்தியா சா்வதேச உச்சிமாநாட்டில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்ட பிரதமா் ஸ்டாா்ட் அப் நிறுவன பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினாா் அப்போது பேசிய அவர் தொழில்முனைவோர் வளர்ச்சியை தொடக்க நிலையில் எளிதில் மூலதனம் கிடைக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார்

நாடு முழுவதும் உள்ள ஊக்குவிப்பு மையங்கள் முலம் மேம்பாட்டு நிதியை ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் கூறினார் எதிர்கால தொழில்நுட்பங்கள் ஆசியாவுக்கு வரவேண்டியது அவசியம் என்றும் எதிர்கால தொழில்முனைவோா் தங்களை தயாா்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டா் ஸ்டா்ட் அப் நிறுவனங்கள் சா்வதேச அளவில் போட்டியிடும் அளவுக்கு மாறுவதற்கு எதிா்கால இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டியது அவசியம் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியின் போது ஸ்டாா்ட் அப் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு ஐந்தாண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி ஸ்டாா்ட் அப் இந்தியாவின் புரட்சி என்ற பெயரில் புத்தகம் ஒன்றை பிரதமா் திரு நரேந்திர மோடி வெளியிட்டாா

உலகின் மிக்பபெரும் அளவிவான தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கிவைத்தார்

முதல்கட்டமாக முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது

நாடு முழுவதும் வெற்றிகரமாக தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்றதாகவும் தடுப்பூசி செலுத்தப்பட்ட பிறகு யாருக்கும எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் டாக்டர் அக்னனி கூறினார்

அப்போது கடந்த ஐந்து மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளின் இறுதியாக தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளதாக டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார் தடுப்பூசி குறித்து சியான தகவல்களை மக்களுக்கு பரப்பும் நடவடிக்கைகளில் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்கள் ஈடுபட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் முதல்நாளில் எட்டப்பட்ட இலக்குகள் குறித்து மாநில அமைச்சர்கள் எடுத்துரைத்தனர் பயனாளிகளின் தகவல்களை பதிவேற்றம் செய்வது போன்ற மென்பொருளில் சிறிய அளவிலான தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர் எனினும்நாடு முழுவதும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மக்கள் ஆர்வம் காட்டியதாக மாநில அமைச்சா்கள் தெரிவித்தனா் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதில் அதிவிரைவுப்படை முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்

குஜராத் மாநிலத்தில் உள்ள கெவாடியா நகரை இணைக்கும் வகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து எட்டு ரயில்களின் சேவைகளை பிரதமா் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கொடியசைத்து தொடங்கிவைக்கிறார் சென்னை வாரணாசி தாதர் தில்லி அகமதபாத் ரேவா நகரங்களில் இருந்து ரயில் சேவை தொடங்குகிறது இதன்மூலம் ஒற்றுமையின் சிலைக்கு தடையில்லா இணைப்பு ஏற்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்நிகழ்ச்சியின் போது குஜராத் மாநிலத்தில் ரயில்வே துறை சார்பில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கிவைக்கவுள்ளார் சென்னையிலிருந்து கெவாடியாவுக்கு வாரம் ஒருமுறை இயக்கப்படும் ரயில் திட்டம் வரலாற்ற பூர்வமானது என்று தெற்கு ரயில்வே கோட்ட மேவாளர் திரு மகேஷ் தெரிவித்துள்ளார்

இரும்புதாதுக்களை வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு செல்வதற்கான தேவைகளை நிறைவேற்றுவதை இலக்காக கொண்டு இந்த கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது புதிய கொள்கை மூலம் உருக்குத்துறை நேர்மறையான தாக்கம் ஏற்படும் என்று நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஊக்குவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது

ளிவாயு அடிப்படையிலான பொருளாதாரத்தை ஏற்படுத்துவது உயிரி எரிபொருளுக்காக உள்நாட்டு வளங்களை சார்ந்திருப்பது மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிப்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும் என்று இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது

தொடக்க நிகழ்ச்சியில் கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த்தம் தலைமை விருந்தினராக பிரபல கன்னட திரைப்பட நடிகர் சுதிப்பும் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பேசிய அமைச்சர் திரு ஜவடேகர் அனைவருக்கும் பொழுதபோக்கு தேவைப்படுகிறது என்றும் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் சக்தியாக பொழுதுபோக்கு உள்ளது என்றும் கூறினார்

தற்போது தொற்று பரவல் குறைந்து வருவதால் இந்தியா பின்வாந்து வியாட்நாம் கத்தார் ஆகிய நாடுகளுக்கு விமான சேவையை தொடங்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்திய பெருங்கடல் பகுதி வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட நீண்டதூர ஏவுகணைகளை ஈரான் வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது் நிலத்தில் இருந்து நிலத்தில் உள்ள இலக்குகளை நோக்கி பாயும் இந்த ஏவுகளை வடக்கு இந்திய பெருங்கடல் வரை செல்லும் என்று ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது

இந்த தேர்தலில் பெருமளவில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மும்பை ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் கோல் இன்றி ட்ராவில் முடிவடைந்தது